அதிக அளவில் கலை அறிவியல் கல்லூரிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தமிழகஅரசின் பொங்கல் பரிசு தொகையை நியாயவிலைக்கடைகள் மூலமாகவே வழங்கவேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்

அறிவிப்பார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் கட்டப்படும் வீடுகள் மேலும் தரமாக இருக்கவேண்டும் என்பதற்காக அதற்கான நிதி உயர்த்தப்பட்டுள்ளது என்றம் அவர் தெரிவித்தார் நாமக்கல்லில் அரசு மருத்துவக்கல்லூரி கட்டுமான பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் கடந்த ஐந்தாண்டுகளில் தமிழக அரசு மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் சாலையோர வியாபாரிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக சாலையோர வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

ராணிப்பேட்டை மாவட்டத்திற்குட்பட்ட அனந்தலை கிராமத்தில் திமுக சார்பில் இன்று நடைபெற்ற மக்கள் கிராமசபை கூட்டத்தில் பேசிய அவர் அரசின் பணத்தை கொண்டு பொங்கல் பரிசு வழங்குவதற்கு திமுக என்றும் தடையாக இருக்காது என்று கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மக்கள் நலப்பணியாளர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடர்ந்து நீடிப்பதாகஅமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவரத் திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் ரயில்வே மேம்பால பணிகள் வரும் மார்ச் மாதத்திற்குள் முடிந்துவிடும் என்றும் அவர் கூறினார் வரும் சுட்டமன்றத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் சூழ்நிலைக்கேற்ப எந்தெந்த வகுப்புகளுக்கு தேர்வு நடத்தலாம் என்பது குறித்து விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகார ஆணைகளை மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை வழங்குவதை ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கும் வகையில் கால நீடிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கல்வி தொழில் சுகாதாரம் வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் தமிழகம் சிறந்து விளங்குவதால் புதிதாக தொழில் தொடங்க நமது மாநிலத்தை பலர் தேர்ந்தெடுப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மத்தியக்குழுவினருக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் திரு பணீந்தரரெட்டி மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆகியோர் விளக்கினர் புரவி புயலால் மீன்பிடி படகுகளுக்கும் பயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மத்தியக்குழுவினர் கேட்டறிந்தனர் கட்சித் தொடங்கி அரசியலுக்கு வர இயலவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக நடிகள் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த முடிவு ரஜினி மக்கள் மன்றத்தினருக்கும் கட்சித் தொடங்குவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஏமாற்றத்தை அளிக்கும் என்பதால் தம்மை மன்னித்துக் கொள்ளுமாறும் கூறியுள்ளார்

இந்த ரயில் முழுவதும் முன்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

நாளையும் நாளை மறுதினமும் கடலோர மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் மிதமான மழையும் அதனையொட்டிய உள்மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

அரியலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரத்னா இன்று வழங்கினார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த காலாண்டு ஆய்வு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கதிர் ஆனந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது விரிவாக்கம் செய்யப்படும் குறு சிறு நடுத்தர தொழில்நிறுவனங்கள் அரசு அறிவித்த மானிய சலுகையை பெறுவதற்கு மாவட்ட தொழில் மையத்தை நாடுமாறு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் உலக பிரசித்திபெற்ற சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் மார்கழி மாத ஆருத்ரா திசன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தாணுமாலைய பெருமாள் திருக்கோவிலின் மார்கழி மாத தேர்திருவிழாவும் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் படுகர் இன மக்களின் குல தெய்வமான புரீ ஹெத்தையம்மன் ஆலய திருவிழாவையொட்டி நாளை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

ரஹானே ஆட்டநாயகனாக அறிவிக்கப்பட்டார் நான்கு போட்டிகளைக் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சம நிலையில் உள்ளன மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்குகிறது இந்த போட்டியில் வெற்றிபெறும் அணி தொடரை கைப்பற்றும் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி மோகன்பகான் அணியை எதிர்கொள்கிறது